குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் நிறைவு உரையாற்றஉள்ளார்

தற்சார்பு இந்தியாவுக்கான பங்களிப்பு என்பது இவ்வாண்டின் வெளிநாடுவாழ் இந்தியர் தினத்தின் கருப்பொருளாகும் நாடுமுழுவதும் பொது வை எபசேவைழங்கும் திட்டத்திற்குமத்தியஅமச்சரவைடுப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்தமத்தியஅமைச்சர்கள் திருரவிசங்கர் பிரசாத் திருபிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் திருசந்தோஷ் குமார் கங்குவார் பிரதமர் வாணிஎன்றபெயரில் இந்ததிட்டம் செயல்படுத்தப்படும் என்றகூறினர் நாடுமுழுவதம் பொதுதகவல் அலுவலகம் சார்பில் இந்தசேவைவழங்கப்படும் என்றுதிருரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

இதன்மூலம் புதியவேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இந்தியாவுக்கும் லக்ஷம்பர்க்கும் இடையிலானபங்குபரிவர்த்தனைவலுசேர்க்கும் வகையில் செபிஅமைப்பு ஒப்பந்தம் செய்தகொள்வதற்னனஅனுமதிய இன்றுமத்தியஅமைச்சரவைவழங்கியுள்ளது சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் சூரிநேமுடன் ஒத்துழைப்பமேற்கொள்வதற்கான இரு தரப்பு ஒப்பந்தம் செய்துகொள்வதற்கும் அமைச்சரவையின் அனுமதிகிடடத்துள்ளது

நடப்பு நிதியாண்டுக்கானவருவாய் பற்றாக்குறையாடுசெய்யும் வகையில் இந்ததொகைவிடுவிக்கப்பட்டுள்ளதாகநிதியமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது புதுதில்லியில் நடைபெற்றுவரும் விவசாயிகள் போராட்டத்தைமுடிவுக்குகொண்டுவருவதுகுறித்தமத்தியவேளாண் துறைஅளமச்சர் திருநரேந்திரசிப் தோமர் இன்றுடன்துறைஅமைச்சர்திருஅமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்துஆலோசனைநடத்தினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவிவசாயிகள்வலியுறுத்திவரும்கோரிக்கைகள் குறித்துஇந்தசந்திப்பிள் போதுவிவாதிக்கப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வேளாண் சட்டங்களைதிரும்பப்பேறவேண்டும் எனவலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியிள் முன்னாள் திருராகுல்காந்திமற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் குடியரசுத் தலைவர் தலைவர் திருராம்நாத் கோவிந்தைசந்தித்துகோரிக்கைமனுஅளித்துள்ளனர்

திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டபின்னர் நாகை திருநெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புல்வாமாமாவட்டத்தில் உள்ளதைகேள் கிராமத்தில் இன்றுஅதிகாலைநடந்ததேடுதல் வேட்டையின்போதுபாதுகாப்பு படையினர் மீதுதீவிரவாதிகள் துப்பாக்கிச்சுடுநடத்தியதாகவும் பதில் தாக்குதலில் இந்த மூன்றுதீவிரவாதிகளும் துப்பாக்கிச்சூட்டிற்குபலியானதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்ததீவிரவாதிகளின் அடையாளம் குறித்துவிசாரணைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது இந்ததாக்குதல் நடைபெற்றபோதுதைகேன் கிராமத்தைசேர்ந்தசிவிலியன் ஒருவரும் காயமடைந்தார் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையைதொடர்ந்துமேற்கொண்டுவருகின்றனர் வேளாண் தமிழகத்தில் ஒருசிலவிவசாயிகளைதவிர எஞ்சியவர்கள் அனைவரும் மத்தியஅரசின் சட்டங்களைஏற்றுக் கொண்டிருப்பதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ள அவர் விவசாயிகளின் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருவதாகதெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்தசிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குசென்னைவானொலியின் மாநிலசெய்திப் பிரிவு ஏற்பாடுசெய்துள்ளது

மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருவோரின் இந்தநோய் எண்ணிக்கை மூன்று புள்ளிளட்டுஒன்பதுசதவீதமாககுறைந்துள்ளதாகசுகாதாரத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

எய்ம்ஸ் மருத்துவக் கழகத்தில் ஒருங்கிணைந்தமருத்துவத் துறையை அமைப்பதற்கானமுடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலர் ஆயுஷ் சிறப்பு மருத்துவர் திருராஜேஷ் கோச்சா எய்ம்ஸ் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியாஆகியோர் இணைந்து இது தொடர்பாகநடத்தியஆய்வுக்குபிறகு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

சர்வதேசலஞ்சஷழிப்பு தினம் இன்றுகடைப்பிடிக்கபடுவதைகுட்ட புதுதில்லியில் உள்ளசிபிஐஅலுவலகத்தில் நிகழ்ச்சிஒன்றிற்குஏற்பாடுசெய்ளப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசியதேசியபாதுகாப்பு ஆலோசகர் திருஅஜித் தோவல் ஊழலைவேறோடுபிடுங்கிளரிவதற்குமிகுந்தமுக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டும் என்றுபேசினார் ஊழலைஅழிப்பதில் புலனாய்வு அமைப்புகள் நாட்டிற்குசிறந்தசேவைஆற்றிவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகமயமாக்கப்பட்டபொருளாதாரசூழலில் உருவெடுத்துள்ள புதியவகையிலான்களூல் குற்றங்களுக்குமுற்றுபுள்ளிவைப்பதுசவாலானபணிஎன்றும் இதற்குசர்வதேசஅளவிலானஒத்துழைப்பு தேவைஎன்றும் திருஅஜித் தோவல் கூறினார்